ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புதுவை அரசு மத்திய நிதி ஆதரவுத் திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை என பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் வலுவான பாதுகாப்பான வளமான மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ற அனைவருக்குமான இந்தியாவை கட்டியமைக்கும் திசையில் அரசு பயணித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அனைவரும் இணைவோம் அனைவரும் வளர்வோம் அனைவருக்கும நம்பிக்கையூட்டுவோம் என்ற உணர்வின் அடிப்படையில் இந்தப் பயணம் அமைந்திருப்பதாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளின் கலப்புக் கூட்டத்தில் பேசுகையில் அவர் கூறினார் மத்திய அரசு பதவியேற்ற நாளில் இருந்தே மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் தவறான ஆட்சியால் ஏற்படும் துயரங்களைப் போக்கி வாழ்க்கை வசதிகனை வழங்வதிலும் மிகுந்த உறுதிப்பாடு காட்டி வருவதாக அவர் தெரிவித்தார்

மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இம்முறை உள்ள உறுப்பினர்களில் பாதிபேர் அறிமுக உறுப்பினர்கள் என்றும் வரலாற்றிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் இம்முறை பெண் உறுப்பினர்கள் பதவியில் இடம் பெற்றுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் அச்சமற்ற மனமும் சுயமரியாதையும் கொண்டவர்களாக மக்கள் இருக்க வேண்டும் என்ற ரவீந்திரநாத் தாகூரின் லட்சியத்தை புதிய இந்தியா முன்னெடுத்துச் செல்லும் எனக் குறிப்பிட்ட அவர் ஸ்ரீ நாராயண குருவின் லட்சியங்களையும் உள்ளடக்கியதாகவே புதிய இந்தியாவிற்கான அரசின் பார்வை அமைந்திருப்பதாக கூறினார் அரசின் பல்வேறு முன் முயற்சிகளை குடியரசுத் தலைவர் பட்டியலிட்டுப் பேசுகையில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் நாட்டின் ஒவ்வொரு விவசாயிக்கும் நிதி உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகக் கூறினார் மத்திய அமைச்சரவையின் முதலாவது கூட்டத்தின் அங்கீரிக்கப்பட்டு உள்ள சிறு வியாபாரிகளுக்கான ஓய்வூதியத் திட்டத்தை அவர் பாராட்டினார் மத்தியில் தனியாக ஜல்சக்தி அமைச்சகம் அமைக்கப்பட்டு உள்ளதால் நீர் வளப் பாதுகாப்பில் மிகப் பெரிய பலன்கள் ஏற்படும் என்று திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

பெண்களின் வளர்ச்சி என்பதற்கு மேல் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதே அரசின் குறிக்கோள் என்று குடியரசுத் தலைவர் கூறினார் முத்தலாக் போன்ற பழக்கங்களை ஒழிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் பெண்களின் வாழ்வை கண்ணியமாக்கும் முயற்சிகளுக்கு எம் பி க்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார்

எந்த ஒரு முடிவும் அதனால் ஏழைகளுக்கு ஏற்படும் தாக்கத்தைக் கருத்தில் கொண்டே எடுக்கப்பட வேண்டும் என்ற மகாத்மாகாந்தியின் அடிப்படைக் கொள்கையை புதிதாகத் தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ள எம்பி க்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றிய மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றுவது மட்டுமே மக்கள் பிரதிநிதிகளின் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

குடியரசுத் தலைவர் உரை முடிந்த பின்னர் உரையின் நகல்கள் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக மாநிலங்களவையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது அமைச்சரவை சகாக்களை உறுப்பினர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்

சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ராஞ்சியில் நாளை நடைபெற உள்ள பிரதான நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொள்கிறார்

இது அல்லாது ஆயிரக்கணக்கான இடங்களில் நடைபெற உள்ள கூட்டு யோகா செயல் விளக்க நிகழ்ச்சிகளில் லட்சக்கணக்கிலான மக்கள் பங்கேற்க உள்ளனர் ஃபிக்கி உள்ளிட்ட பல்வேறு தொழில் வர்த்தக அமைப்புகள் சிபிஎஸ்இ உள்ளிட்ட கல்வி அமைப்புகளும் யோகா தின நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன தலைநகர் டெல்லியில் புதுடில்லி மாநகராட்சியும் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் இணைந்து நாளை பிரதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன இது அல்லாது செங்கோட்டை லோதி தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான யோகா முகாம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பரப்புவதில் யோகாவைப் முறையில் பங்களித்தவர்களுக்கான பிரதமரின் யோகா விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டு உள்ளன

கொள்ளை லாபத்தை தடுப்பதற்கான ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீடித்தல் செலுத்திய வரியை திருப்பி அளிப்பதற்கான நடைமுறைகளை எளிதாக்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் சரக்கு வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வே பில் நடைமுறைகளை வாகனங்களிடம் சுங்கக் கட்டணம் வசூலிப்பதற்கான தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் ஃபாஸ்ட் டேக் நடைமுறைகளுடன் ஒருங்கிணைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது

சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார்

இத்திட்டத்தை புதுவையில் அமல்படுத்தக் கோரி பாரதீய ஜனதா கட்சி பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை சேகரித்து சுகாதாரத் துறையிடம் சமர்ப்பித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜிப்மர் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கையில் புதுச்சேரி மாணவர்களுக்கான கோட்டா இடங்களை வெளி மாநில மாணவர்கள் ஆக்கிரமித்து இருப்பதாக மாநில மாணவர் பெற்றோர் சங்கம் குற்றம் சாட்டி ஜிப்மர் நிர்வாகம் உரிய திருத்தங்களுடன் கூடிய புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் எனக் கோரியுள்ளது ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களும் உள்ளூர் கோட்டா பட்டியலில் இடம் பெற்றுள்ளதால் பிறப்புச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் அடிப்படையில் பட்டியலை திருத்த வேண்டும் என்றும் கலந்தாய்வின் போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் பெற்றோர் சங்கத்தின் தலைவர் திரு

பாலா ஜிப்மர் இயக்குநருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் வலுவான பாதுகாப்பான வளமான அனைவருக்குமான இந்தியாவை கட்டியமைக்கும் திசையில் அரசு பயணித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புதுவை அரசு மத்திய நிதி ஆதரவுத் திட்டங்களை செயல்படுத்துவது இல்லை என பிஜேபி மாநிலத் தலைவர் திரு

சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார்